இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இறுதி நாளான நேற்று இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கொல்கத்தா தில்லி அணிகள் வெற்றி பெற்றன

ஜம்மு கஷ்மீரின் அனந்தநாக் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட குல்காம் மாவட்டத்திலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய தொகுதிகளில் நடைபெறவுள்ள இந்த இடைத் தேர்தலுக்கான மனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும்

அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளது

இதற்கிடையே திருப்பரங்குன்றம் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலில் பணப் பட்டுவாடா செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ள திரு நாகராஜன் கூறியுள்ளார் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தொகுதிக்கான தேர்தல் பார்வையாளர்கள் இன்று வரவுள்ளதாக கூறினார்

கூடுதல் பறக்கும் படையினரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வாக்கு எண்ணும் மையத்தில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து உரிய ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு நாகராஜன் தெரிவித்தார் இதேபோல் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சந்தீப் நந்துாரி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டால் சும்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சந்தீப் நந்தூரி எச்சரித்தார் தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு வேலுமணி கூறியுள்ளார் நேற்று சூலூரில் கட்சி நிர்வாகிகளிடையே பேசிய அவர் மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையே மக்கள் விரோத நடவடிக்கைகளை அஇஅதிமுக அரசு மேற்கொண்டு வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்கள் நலனுக்கான வளர்ச்சித் திட்டங்களை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றார்

மாணவர்களின் கைப்பேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தியாக தேர்வு முடிவு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஃபோனி புயல் திசை மாறி செல்வதால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலசந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் புயல் வட தமிழகத்தின் கடலோரப்பகுதிக்கு அருகே வரும்போது மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார்

அழற்கு வில் இருக்கின்ற மீனவர்கள் கலாக்கு உடனடியாக திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்

மரம் வெட்டும் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தப்பட்டு வந்த இவர்களை அதிகாரிகள் மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதார் அருகே வல்லக்கோட்டையில் மரம் வியாபாரம் செய்யும் முருகன் என்பவர் வாவாஜாபாத் உத்தரமேரர் பகுதிகளைச் சேர்ந்த இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழு குடும்பங்களுக்கு முன்பணம் அளித்து மரவெட்டும் தொழிலில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தியுள்ளார்

பின்னர் மீட்கப்பட்டவர்களுக்கு சான்றுகளையும் உதவிப் பொருட்களையும் சார் ஆட்சியர் சரவணன் வழங்கினார்

இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து அந்நாட்டில் பொதுமக்கள் எந்தவொரு விதத்திலும் முகத்தை மறைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மூன்று நாள் அரசமுறைப் பயணமாக கிர்கிஸ்தான் சென்றடைந்தார்

நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி அருகே நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

உளுந்தூர்பேட்டை அருகே மான் வேட்டையாடியது தொடர்பான வழக்கில் தவைமறைவாக இருந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு ஐந்து காசு உயர்ந்துள்ளது

கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஐதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது உலக ரிலே போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இப்போட்டிக்கான ஆடவர் பிரிவில் முகமது அனாஸ் ராஜீவ் ஜீவன் உள்ளிட்டோரும் மகளிர் பிரிவில் ஹீமா தாஸ் பூவம்மா உள்ளிட்டோரும் இடம் பெற்றுள்ளார்